புதுச்சேரியில் புதிதாக தொழில் தொடங்க முன்வருவோருக்கு வசதியாக சம்மந்தப்பட்ட துறைகளை ஒருங்கிணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் திரு நாராயணாசாமி அறிவித்துள்ளார்

அவர்கள்மீது உரிய ஆதாரம் எதுவும் இல்லையென்று சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு சுரேந்திர குமார் யாதவ் இன்று தீர்ப்பளித்தார்

இந்த சம்பவத்தில் கரசேவை தொண்டர்களை தூண்டிவிட்டதாக பிஜேபி மூத்த தலைவர்கள் திரு

தீர்ப்பின்போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டு இருந்தது இதையடுத்து திரு

கே அத்வானி திரு

நீதிபதி தனது தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்ட மூத்த தலைவர்கள் மசூதியை இடித்தவர்களை நேரடியாக தாண்டவில்லை என்றும் மாறாக அவர்களை அமைதிப்படுத்த முயற்சித்தனர் என்றும் குறிப்பிட்டார் நீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்த பிஜேபி மூத்த தலைவர் திரு

அத்வானி இந்த தீர்ப்பு மூலம் ராம்ஜென்ம பூமி இயக்கத்தின்பால் பிஜேபி கொண்டிருந்த நம்பிக்கை மற்றும் உறுதிப்பாடு தெளிவுப்படுத்தப்பட்டுள்ளது என்றார்

முரளி மனோகர் ஜோஷியும் இந்த தீர்ப்பை வரவேற்றுள்ளார்

இது தொடர்பாக தொடரப்பட்டுள்ள வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்த நோய்த் தொற்று காரணமாக தங்களது கடைசி வாய்ப்புக்கான தேர்வில் பங்கேற்க இயலாத தேர்வர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குவது குறித்து அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது இந்து முன்னணி அமைப்பின் நிறுவனர் ராமகோபாலன் மருத்துவ மனையில் இன்று காலமானார்

உடல் நலக்குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் நேற்று அனுமதிக்கப்பட்டார் அங்கு சிகிச்சை பலனின்றி இன்று பிற்பகல் காலமானார் அவரது மறைவு குறித்து பிஜேபி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் புதிதாக தொழில் தொடங்க முன் வருவோருக்கு வசதியாக சம்மந்தப்பட்ட அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைக்கும் முயற்சியை அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் இதன் மூலம் தொழில் முனைவோர் மிகவும் எளிதாக அனுமதியை பெற முடியும் என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறியுள்ளார் இது தொடர்பான கலந்தாலோசனை கூட்டம் இன்று மதியம் சட்டப்பேரவை கமிட்டி அறையில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்றது

இந்த படிப்பின் அனுமதிக்கான கலந்தாய்வு மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் மருத்துவ குழுவின் மூலமாக நடைபெறும்

மேற்கண்ட தகவல்கள் அனைத்தும் ஜிப்மர் இணையதளத்தில் இடம் பெற்றுள்ளது என்றும் அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவம் காரணமாக கோரிமேடு பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒரே நாடு ஒரே ரேசன் திட்டத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை தொடங்கி வைக்கிறார் இத்திட்டத்தின் மூலம் நியாய விலைக்கடைகளில் நாளை முதல் கைரேகையை பதிவு செய்து பொருட்களை வாங்கிக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

செல்லூர் ராஜூ இன்று தொடங்கி வைத்தார்

தமிழகத்தில் அரியர் தேர்வு எழுத கட்டணம் செலுத்திய அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருப்பது யுஜிசி மற்றும் ஏஐசிடிஇ இன் விதிமுறைகளுக்கு முரணானது என அகில இந்திய தொழில்நுட்பக் கல்விக் கழகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது